தமிழகத்தில் இறுதி வாக்காளர் பட்டியல் இன்று வெளியிடப்பட்டது

பிரதமரின் வீட்டுவசதி திட்டம் ஏழை எளிய மக்களிடையே மிகப்பெரிய நம்பிக்கையை தோற்றுவித்திருப்பதாக பிரதமர் திரு

நாட்டின் திறன் மேம்பாட்டு குறியீட்டின் இரண்டாவது பட்டியலை நித்தி ஆயோக் தலைவர் டாக்டர் ராஜீவ் குமார் இன்று வெளியிட்டார்

மாநில தலைமை தேர்தல் அதிகாரி திரு சத்ய பிரத சாகு இதனை வெளியிட்டார்

தர்மபுரி மாவட்டத்தில் வாக்காளர் பட்டியலை இன்று வெளியிட்டு பேசிய ஆட்சித்தலைவர் திருமதி

காஞ்சிபுரம் மாவட்டம் வாலாஜாபாதில் இன்று தேர்தல் பிரச்சாரத்தில் இன்று உரையாற்றிய அவர் மாநில அரசு கல்வித்துறைக்கு கூடுதல் நிதி ஒதுக்கீடு செய்திருப்பதாக சுட்டிக்காட்டினார் ஊரக மற்றும் சுகாதாரத்துறைகளில் சிறப்பான செயல்பாட்டிற்கான மத்திய அரசின் விருதையும் தமிழகம் பெற்றதாக அவர் குறிப்பிட்டார்

தங்கமணி நாமக்கல் மாவட்டம் குமாரபாளையம் நகராட்சிக்குட்பட்ட ஐ

தோட்டம் மணிமேகலை தெரு உள்ளிட்ட பல்வேறு இடங்களில் மாநில மின்துறை அமைச்சர் திரு

தங்கமணி பொதுமக்களை அவர்களது வீடுகளுக்கு நேரில் சென்று சந்தித்து கோரிக்கை மனுக்களை பெற்றுக்கொண்டார் முதியோர் மற்றும் மாற்றுத்திறனாளி உதவித்தொகை உள்ளிட்ட முன்னுரிமை உள்ள பயனாளிகளுக்கு மனுக்கள் பெற்றவுடன் துரித நடவடிக்கை எடுத்து உரிய ஆணைகளையும் வழங்கினார்

ராஜீவ்குமார் நாட்டின் திறன் மேம்பாட்டு குறியீட்டு இரண்டாவது பட்டியலை நித்தி ஆயொக் தலைவர் டாக்டர் ராஜீவ்குமார் இன்று புததில்லியில் வெளியிட்டார் இந்நிகழ்ச்சியில் பேசிய அவர் நம்நாடு சரியான பாதையில் செல்வதையும் திறன் மேம்பாட்டு சூழலை மேம்படுத்துவதற்கான மாநில அரசின் முயற்சிகளையும் இந்த குறியீடு பிரதிபலிப்பதாக எடுத்துரைத்தார் அறிவியல் தொழில்நுட்ப நிறுவன்கள் மற்றும் தனியார் துறைகளிடையே ஒருங்கிணைப்பு தேவை என்று எடுத்துரைத்த அவர் உலகளாவிய திறன் மேம்பாட்டு குறியீடுகளுக்கு ஏற்ப நம்நாட்டின் குறியீடு திறனும் அமைய வேண்டியது அவசியம் என்றார் இந்நிகழ்ச்சியில் பேசிய நித்தி ஆயோக்கின் நிர்வாக இயக்குநர் திரு அமிதாப் கான் ஆத்ம நிர்பார் தன்னிறைவு திட்டத்திற்கு படைப்பாற்றல் திறன் முக்கிய பங்கு வகிப்பதாக குறிப்பிட்டார்

முன்னதாக இந்த பேச்சுவார்த்தைகள் நேற்று நடைபெறுவதாக இருந்தது இன்றைய பேச்சுவார்த்தையில் சுமூக தீர்வு எட்டப்படும் என்று மத்திய வேளாண் அமைச்சர் திரு நரேந்திரசிங் தோமர் நம்பிக்கை தெரிவித்துள்ளார்

இதன்படி முதற்கட்டமாக பூடான் மாலத்தீவு பங்களாதேஷ் நேபாளம் ஷெஷல்ஸ் மியான்மர் ஆகிய நாடுகளுக்கு தடுப்பூசி வழங்கப்படுவதாக வெளியுறவு அமைச்சகம் தெரிவித்துள்ளது

அதேவேளையில் உள்நாட்டு உற்பத்தியாளர்கள் நம்நாட்டின் தேவைக்கு ஏற்ப போதிய அளவு தடுப்பூசியை இருப்பில் வைப்பது உறுதி செய்யப்படும் என்று கூறியுள்ளது இதனிடையே சர்வதேச சமூகத்தின் மருத்துவ தேவையை பூர்த்தி செய்வது குறித்து பிரதமர் ட்விட்டரில் பெருமிதம் வெளியிட்டிருக்கிறார்

ஓமாந்தூரார் அரசு மருத்துவக்கல்லூரிக்கு வருகை தந்த முதலாம் ஆண்டு மாணாக்கரை மாநில மக்கள் நல்வாழ்வுத்துறை செயலாளர் டாக்டர்

பிற பெரும்பாலான ஏனைய மாவட்டங்களில் வறண்ட வானிலையே நிலவும் என்றும் இம்மையம் கூறியுள்ளது